தடுக்க கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிரதமா் திரு நரேந்திமோடி கூறியுள்ளாா்

அணியையும் தில்லி பஞ்சாப் அணியையும் எதிர்கொள்கின்றன

இந்த தொகுதிகளில் அரசியல் கட்சித் தலைவர்களும் வேட்பாளர்களும் உச்சக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர்

பிரதமர் திரு நரேந்திரமோடி மேற்குவங்க மாநிலத்தில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் தேசிய ஜனநாயகக் கூட்டணி மீண்டும் ஆட்சிக்கு வருமானால் வெளிநாட்டிலிருந்து நம் நாட்டு எல்லைக்குள் ஊடுருவுவதைத் தடுக்க கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிரதமர் உறுதியளித்தார் நமது எல்லையோரத்தில் வேலி அமைக்கும் பணிக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் குடியுரிமை திருத்தச் சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் என்றும் அவர் கூறினார் மேற்குவங்க திரிணமூல் காங்கிரஸ் அரசு புதிய ஊதியக் கமிஷன் பரிந்துரைப்படி ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்கவில்லை என்றும் அவர் குற்றம்சாட்டினார் பீகார் உத்திரபிரதேச மாநிலங்களிலும் பிரதமர் பிரச்சாரம் மேற்கொள்ளவிருக்கிறார் பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா கர்நாடக மாநிகலம் ஷிமோகாவிலும் கேரளாவில் பத்தனம்திட்டாவிலும் தேர்தல் பிரச்சாரக் கூட்டங்களில் பேசுகிறார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தியும் உள்ளிட்ட தலைவர்களும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் இதனிடையே ஐந்தாம் கட்ட தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் இன்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகின்றன இந்த தேர்தலில் வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளவர்கள் மனுக்களை விலக்கிக்கொள்ள நாளை மறுநாள் கடைசி நாளாகும் பீகார் ஜம்மு கஷ்மீர் ஜார்க்கண்ட் மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் உத்திரபிரதேஷ் மேற்குவங்கம் ஆகிய மாநிலங்களில் ஐந்தாம் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது பீகார் மாநிலம் ஜமுயீ மக்களவைத் தொகுதியில் ஒரு வாக்குப்பதிவு மையத்தில் முதற்கட்ட வாக்குப்பதிவின் போது மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம் சேதமடைந்ததை அடுத்து அந்த எமயத்தில் இன்று மறுவாக்குப்பதவு நடைபெற்று வருகிறது காலை ஏழு மணிக்குத் தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை நான்கு மணி வரை நடைபெறும்

இத்தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்டபொது நல வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சுதீர் அகர்வால் நீதிபதி ராஜேந்திர குமார் ஆகியோரை கொண்ட அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்தது காங்கிரஸ் கட்சியும் தேர்தல் ஆணையமும் இது குறித்து இரண்டு வாரக்காலத்திற்குள் பதிலளிக்க வேண்டும என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

சோலான் மாவட்டம் ராம் ஷேகர் என்னுமிடத்தில் நடந்த பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய போது அவர் தெரிவித்த கருத்துக்கள் கண்ணியக்குறைவாகவும் அவதாறாகவும் இருந்தது என்று தேர்தல் ஆணையம் கருதுகிறது

ராஷ்ட்ரீய லோக் சமதாக் கட்சியின் தலைவராக திரு உபேந்த்ரா குஷ்வாகா தொடர்ந்து நீடிப்பார் என்றும் தேர்தல் முடியும் வரை அந்த கட்சிக்கு மின் விசிறி சின்னமாக நீடிக்கும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது தேசிய ஜனநாயகக் கூட்டணியிலிருந்து தமது கட்சி விலகுவதாக திரு குஷ்வாகா அறிவித்தது

மக்களவைத் தேர்தல் முடியும் வரை திரு பாஸ்வா தலைமையிலான பிரிவு மாநிலக் கட்சியாகத் தொடரும் என்று தேர்தல் ஆணையம் இடைக்கால உத்தரவு பிறப்பித்திருந்தது

அவர்கள் கான்பூர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர்

சில ரயில்கள் வேறுமார்க்கத்தில் திருப்பிவிடப்பட்டுள்ளன ரயில்வே உயரதிகாரிகள் விபத்து நடந்த இடத்தை பார்வையிட்டனர் விபத்து காரணமாக அப்பகுதியில் இறக்கிவிடப்பட்ட பயணிகளை ஏற்றிச் செல்ல தில்லியிலிருந்து தனி ரயில் ஒன்று புறப்பட்டுச் செல்கிறது இந்த விபத்து குறித்து ரயில்வேத்துறை விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது போரால் பாதிக்கப்பட்டுள்ள லிபியாவின் தலைநகர் திரிபோலியில் வசிக்கும் இந்தியர்கள் உடனடியாக அங்கிருந்து புறப்படுமாறு வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா சுவராஜ் கேட்டுக்கொண்டுள்ளார் இது குறீதது வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் லிபியாவில் போர் தொடர்ந்து நடப்பதால் இந்தியர்களை அங்கிருந்து அஅற்றுவது பின்னர் இயலாமல் போகக்கூடும் என தெரிவித்துள்ளார் அதனால் இந்தியர்கள் உடனடியாக லிபியாவைவிட்டு வெளியேறுமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்

சவுதி அரேபியாவின் இந்த நடவடிக்கை பெரிய மாநிலங்களான உத்தரபிரதேசம் மேற்குவங்கம் ஆந்திரா பீகார் ஆகியவற்றிலிருந்து ஹஜ் புனித யாத்திரை மேற்கொள்பவர்களுக்கு வசதியாக இருக்கும் என்று கூறப்படுகிறது ஏற்கனவே இந்த மாநிலங்களிலிருந்து காத்திருப்பு பட்டியலில் இடம்பெற்றிருப்பவர்கள் புனித யாத்திரை மேற்கொள்ள இது உதவும் கடந்த பிப்ரவரி மாதம் பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் பேச்சு நடத்திய சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரச் திரு முகமது பின் சல்மான்

அதன்படி இந்த எண்ணிக்கை உயர்த்தப்பட்டுள்ளது

லிபியாவில் தலைநகர் திரிபோலியை பிடிப்பதற்கு போரில் ஈடுபட்டு வரும் திரு காலிஃபா ஹட்தாரை அமெரிக்க அதிபர் திரு டொனாவ்டு டிரம்ப் தொலைபேசியில் தொடர்புகொண்டு பேசியுள்ளார் வெள்ளை மாளிகை இது குறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் லிபியாவில் தீவிரவாதத்திற்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டு வரும் முயற்சிகள் குறித்தும் அமைதியையும் நிலைத் தன்மையையும் ஏற்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்தும் இருதலைவர்களும் விவாதித்ததாக கூறப்பட்டுள்ளது லிபியாவில் உள்ள எண்ணெய் ஆதாரங்களை பாதுகாப்பதிலும் தீவிரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் பில்டு மார்சல் ஹப்தாரின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என திரு டொனால்டு டிரம்ப் கூறியிருப்பதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது லிபியாவில் ஜனநாயக அரசியல் முறையை நடைமுறைப்படுத்துவது குறித்து இருதலைவர்களும் பேசியதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது

ராணுவ வீரர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தபோது அவர்கள் மீது பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியதற்கு படை வீரர்கள் பதிலடி கொடுத்தனர் தெற்கு கஷ்மீரின் புல்வாமா மாவட்டத்தில் நேற்று பயங்கரவாதிகள் எல்லைக்காவல் படை வீரர்கள் முகாம் மீது தாக்குதல் நடத்தினர் ஏசுபிரான் உயிர்த்தெழுந்த ஈஸ்டர் பண்டிகை நாளை கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் தமிழக முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்த புனித நாளில் உலகம் முழுவதும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறையவும் சகோதரத்துவம் தழைக்கவும் இறைவனை பிரார்த்திப்பதாகக் கூறியிருக்கிறார் மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு உள்ளிட்ட தலைவர்கள் மக்களுக்க ஈஸ்டர் வாழ்த்துக்களைத் தெரிவித்துள்ளனர்

ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டிகள் சீனாவில் உள்ள நிங்போ நகரில் இன்று தொடங்குகிறது இப்போட்டியில் இந்தியாவின் சார்பில் மகளிர் பிரிவில் மீராபாய் சானு ஆடவர் பிரிவில் ஜெர்மி லால்ரி னுங்கா மற்றும் விகாஸ் தாகூர் ஆகியோர் பங்கேற்க உள்ளனர்

ஆடவர் பிரிவில் இளைஞர் ஒலிம்பிக் போட்டியில் தங்கப்தக்கம் வென்ற ஜெர்மி வால்ரி னுங்கா பதக்கம் பெறுவாா் என்று எதிர்பார்க்கப்படுகிறது காமன்வெல்த் போட்டிகளில் சாம்பியன் பட்டம் வென்ற சத்திஷ் சிவலிங்கம் இந்த போட்டியில் பங்கேற்கவில்லை காமன்வெல்த் போட்டிகளில் வெள்ளிப்பதக்கம் வென்ற விகாஷ் தாகூர் ஆசிய இளைஞர் போட்டியில் வெண்கலப்பதக்கம் வென்ற அஜய்சிங் ஆகியோரும் இந்த போட்டிகளில் பங்கேற்கின்றனா்